புதுச்சேரியில் குடியரசுத்தலைவர் ஆட்சியைஅமல்படுத்தமத்தியஅமைச்சரவைபரிந்துரைசெய்துள்ளது

கொண்டாடப்பட்டது

நாளைகோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நெய்வேலிஅனல் மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதியஅலகைபிரதமர் நாட்டுக்குஅர்ப்பணிக்கிறார்

இதற்கானமுன்னேற்பாடுகளைமாநிலத்தலைவர் திருஎல் முருகனும் பிஜேபிதமிழகதேர்தல் பொறுப்பாளர் திருசி டி ரவியும் இன்றுபார்வையிட்டனர் கட்டபயணமாகநாளைகாலை புதுச்சேரிசெல்லும் பிரதம் திருநரேந்திரமோடி ஜிப்மர் முதல் மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

ருபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படஉள்ளசிறுதுறைமுகத்திற்கும் அடிக்கல் நாட்டும் திருநரேந்திரமோடி அங்குநடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் பங்கேற்றுடரையாற்றுகிறார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகப்பெரியநரேந்திரமோடிகிரிக்கெட் விளையாட்டுமைதானத்தைகுடியரசுத் தலைவா் திருராம்நாத்கோவிந்த் இன்றுதிறந்துவைத்தாா் மத்தியஉள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷா வும் இந்நிகழ்ச்சியில் பங்கேறறார்

இந்தவிளையாட்டுமைதானத்தில் ஒலிம்பிக் தரம் வாய்ந்தநீச்சல் குளம் உள்ளரங்கு பயிற்சிக் கூடங்கள் மற்றும் உணவுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை ஆஸ்திரேலியாவின் மெல்போ்னில் உள்ளகிரிக்கெட் விளையாட்டுமைதானம்தான் உலகின் மிகப்பெரியமைதானமாக இருந்தது

தளியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தி இந்ததடுப்பூசியைபோட்டுக்கொள்ளலாம் அவர் தெரிவித்தார் இதற்கானகட்டணத்தொகைவிவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுச்சோி யுளியன் பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியைஅமல்படுத்தமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துபரிந்துரைத்துள்ளதாகமத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்துள்ளார் மத்தியஅமைச்சரவையின் பரிந்துரை குடியரசுத்தலைவருக்குவிரைவில் அனுப்பிவைக்கப்படும் என்றும் அவருடையஒப்புதல் கிடைத்தபிறகுசட்டப்பேரவைகலைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்நாளையொட்டிபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

பின்னர் அங்குஅமைக்கப்பட்டுள்ளஅருங்காட்சியகத்தில் உள்ளமெழுகினால் செய்யப்பட்டஜெயலலிதாவின் உருவச்சிலைமற்றும் அறிவுசார் பூங்காவையும் முதலமைச்சர் திறந்துவைத்தார் முள்ளதாகஅஇஅதிமுகதலைமையகத்தில் அமைந்துள்ளஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கும் முதலமைச்சா் உள்ளிட்டோர் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்குமலரஞ்சலிசெலுத்தினா்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் ஒடிசாஅணி இன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது